பிரதமர் திரு

ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதமரின் ஜன் ஆரோக்ய திட்டங்களின் கீழ் சுமார் ஒரு கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தள் தெரிவித்துள்ளார்

பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று தொடர்பாக மத்திய அரசு அறிவித்துள்ள அனைத்து நடைமுறைகளையும் மாநில அரசுகள்பின்பற்ற வேண்டுமென்று மத்திய அரசு கூறியுள்ளது பிரதமர் திரு

இரு மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளைப் பார்வையிட்ட பின்னர் அவர் அதிகாரிகளுடன் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று தொடர்பாக மத்திய அரசு அறிவித்துள்ள அனைத்து நடைமுறைகளையும் மாநில அரசுகள்பின்பற்ற வேண்டுமென்று மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ள உள்துறை செயலர் அஜய் பல்லா மத்திய அரசின் நெறிமுறைகளை சிலமாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்று பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை சுட்டிக் காட்டிய அவர் தொற்று ஏற்ப்டடுள்ள பகுதிகளை கட்டாயம் தனிமைப்படுத்த வேண்டும் என்றார்

இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய அரசின் வருவாய் மீதியை கருத்தில் கொள்ளாமல் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் உள்ளதால் மாநில அரசுகளுக்கு தற்போது நிதி தேவை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதமரின் ஐன் ஆரோக்ப திட்டங்களின் கீழ் சுமார் ஒரு கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் இதனையொட்டி அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் ஆரோக்ய தாரா என்ற இணைய தொடர் கருத்துப் பகிர்வைதொடங்கி வைத்தார் ஒரு கோடி சிகிச்சைக்கும் அதிகமாகியுள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்ற கருத்துப் பகிர்வு விவாதத்தைத் தொடங்கி வைத்து அவர் பேசினார் இரண்டு ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்தத் திட்டம் ஏழைகளுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது என்றார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

தொலைத்தார பகுதிகளில் வசிப்பவர்களும் டிக்கெட்டுகளை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பொது சேவை மையங்கள் இயங்கும் என்றார் டிக்கெட் முன்பதிவிற்கான கவுண்டர்களும் குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் படிப்படியாக திறக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

கோவிட் தொற்று ஏற்பட்டவர்களைத் தனிமைப்படுத்தும் பணியில் ரயில்களை ஈடுபடுத்தியதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டினார்

இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளூரில் கோவிட் தொற்று நிலவரத்தை ஆய்வு செய்த பின்னர் படிப்படியாக முன்பதிவு கவுண்டர்கள் திறக்கப்படும் என்று கூறினார்

தவறான வகையில் சிவர் மென்பொருளைப் பயன்படுத்தி இணைய தளங்களில் டிக்கெட்டுகளை முறைகேடாக பதிவு செய்து வருவதாக எழுந்த புகாரையடுத்து அவர்களை கண்டுபிடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

பியூஷ் கோயல் தெரிவித்தார் நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் மோசடிகளைத் தடுப்பதற்கான நடவடிக்கையை ரயில்வே பாதுகாப்பு படை மேற்கொண்டுள்ளது சிறப்பு ரயில்களில் இணையதளங்கள் மூலம் முன்பதிவு செய்வதில் மோசடிகள் நிகழுவதாக எழுந்த புகாரையடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது

தில்லி கோழிக்கோடு திருவனந்தபுரம் ஹைதராபாத் கொச்சி திருப்பதி ஆகிய இடங்களுக்கு அவர்கள் வந்தடைந்தனர் வெளிநாடுகளில் சிக்கிய கர்ப்பிணி பெண்கள் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவோர் வேலை இழந்த தொழிலாளர்கள் சுற்றுலா பயணிகள் மூத்த குடிமக்கள் ஆகியோர் இந்த விமானங்களில் பயணித்தனர்

பிரகாஷ் ஜவடேக்கர் ஆறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மஹாரஷடிரா குஜராத் மாநில அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடனும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் பல்லுயிரிகளைப் பாதுகாப்பது குறித்த முக்கியத்துவம் குறிதது அவர் ஆலோசித்தார் இந்தப் பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்தும் நிலைத்தன்மையைப் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் அவர் பேசினார் இந்தக் கூட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் உள்ள நிலவரங்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டன மத்திய அரசின் அறிவிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள சில பகுதிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்ட நிலையில் மாநில அரசுகள் வலியுறுத்திய அம்சங்கள் ஆராயப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வியின் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் நிர்வாகச் செலவுகளை குறைக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சா் திரு நிதின்கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார் உயர்கல்வி தொடர்பாக பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளுடன் கானொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார் எந்த ஒரு சவாலையும் வாய்ப்புகளாக மாற்றிக் கொள்ளும் திறனை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்